மருத்துவ பாட பிரிவில் மாணவர் சோக்கைக்கான நீட் நுழைவுத்தோ்வு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கட்டில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதால் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளா் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மாற்றாக தமது மதிப்பை குலைப்பதே எதிர்கட்சிகளின் நோக்கமாக உள்ளது என்றும் திரு

தொடர்ந்து பஸ்தி பீகார் வால்மீகி நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார்

ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தீவிரவாதத்தை தகர்க்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நாட்டின் பொருளாதாரத்தை பிஜேபி தலைமையிலான அரசு சீர்குலைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்றும் குறை கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சுல்தான்பூரிலும் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

கடந்த ஆண்டைப் போலவே உடை அணிகலன் போன்றவற்றிற்கான கட்டுப்பாடு இந்த ஆண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இவர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன

இதன்மூலம் அறுவை சிகிச்சை அரங்கம் மருத்துவ பதிவு தொழில்நுட்பம் இரத்த வங்கி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் பட்டயக்கல்வி வழங்கப்பட்டு துணை மருத்துவத்துறையில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உறுதிசெய்யப்படும்

போனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மேற்குவங்க மாநிலங்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு

இம்மாநில ஆளுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் புயல் பாதிப்பு மீட்பு பணிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து கேட்டறிந்தார்

ராஜ்நாத் சிங் தலைமையில் புயல் பாதிப்பு மீட்டு நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பேரிடர் மீட்பு படையினர் இருமாநில பொதுப்பணி வருவாய் துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் இதனிடையே

நேபாளத்தின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடுமென்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் புயல் வலுவிழக்கக்கூடும் என்பதால் பெருமளவிலான பாதிப்பு அபாயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான ஏலம் வரும் செவ்வாய்கிழமை ரிசர்வ் வங்கியின் மும்பை கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது

போனி புயல் தமிழகத்தை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது திசை மாறி ஒடிசாவை நோக்கி நகருகையில் ஈரப்பதத்தையும் ஈர்த்து சென்றுள்ளதால் அடுத்து ஒரு சில நாட்களில் தமிழகத்தின் உள்மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது

பட்டமவிப்பு விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதில் இந்திய உணவு பகன தொழில்நுட்பக் கழகம் பெரும் பங்காற்றுவதாக கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைகழக துணைவேந்தர் குமார் தெரிவித்திருக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் இந்திய உணவு பதன தொழில்நுட்பக்கழக இயக்குநர் திரு அனந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

ப்ளே ஆ

ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ப்ளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிரான போட்டியில் சன்ரைசா்ஸ் ஹைதராபாத் வெற்றி பெற்றால் ப்ளே ஆஃப்க்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக காணப்படுவதால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் ஹைதராபாத் அணி விளையாடும் என எதிர்பார்க்கலாம்